இன்றுவெற்றிகரமாகவிண்ணில் செலுத்தப்பட்டது

இணைப்பு வழங்கும் பணிநடைபெற்றுவருவதாகமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளாா்

தெரிவித்துள்ளது

அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்றவளர்ச்சித் திட்டப் பனிகள் மற்றம் கோவிட் தொற்றகடுப்பு பணிகள் குறித்தஆய்வுக் கூட்டத்தில் பேசியஅவர் மாவட்டநிர்வாகங்களும் சுகாதாரத் துறையும் மேற்கொண்டநடவடிக்கைகாரணமாககோவிட் தொற்றுகுறைந்துவருவதாகதெரிவித்தார்

காய்கறிகள் மற்றும் பழங்களைபதப்படுத்துவதற்காககட்டனமப்பு வக்கிகள் உருவாக்கப்பட்டுவருவதாககூறியமுதலமைச்சர் ஒருங்கிணைந்தவளர்ச்சியைமேற்கொள்வதற்குமாநிலஅரசுமுக்கியத்துவம் அளித்துவருவதாகதெரிவித்தார்

திருப்பத்தூர் மாவட்டஅரசுமருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஅவர் கூறினார்

தமிழகத்தில் மருத்துவவசதி இல்லாததொலைத்தூர கிராமங்களைதேர்ந்தெடுத்துமினிகிளினிக்குகள் தொடங்கப்படுவதாகசட்டஅமைச்சர் திருசிவிசண்முகம் கூறியுள்ளார்

தமிழ்நாட்டில் பிறந்தகுழந்தைமுதல் வயதமுதியவர்கள் வரைஅவர்களுக்குதேவையானஅனைத்துசிகிச்சைகளையும் மக்கள் நல்வாழ்வுத் துறைசிறப்பாகவழங்கிவருவதாகவனத்துறைஅமைச்சர் திருதிண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார்

மருத்துவதுறையில் முதன்மைமாநிலமாகதமிழகம் விளங்குவதாககூட்டுறவு துறைஅமைச்சர் திருசெல்லூர் ராஜூ கூறியுள்ளார் மதுரைமாவட்டத்தில் அம்மாமினிகிளினிக்குகளைதொடங்கிவைத்தபேசியஅவர் கிராமப் பகுதிகளில் வாழும் மக்களுக்குசிறப்பானசேவைஆற்றுவதற்குஏதுவாககிளினிக்குகள் செயல்படும் என்றார்

தமிழகத்தில் மேலாண்முறைகள் சிறப்பாகசெயல்படுத்தப்படுவதாவும் நீர் இதற்கானவிருதைமாநிலஅரசுபெற்றிருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்

தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதுகுறித்துகல்வியாளர்கள் மற்றம் பெற்றோர்களுடன் ஆலோசனைசெய்தபின்னர் முதலமைச்சர் இறுதிமுடிவு மேற்கொள்வார் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திருசெங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

கனியார் பள்ளிகளுக்கு இணையாகஅரசுப் பள்ளிகளின் கல்வித் தரம் இருக்கவேண்டும் என்றுவலியுறுத்தப்பட்டுவருவதாகஅவர் கூறினார் ஆராய்ச்சிகளில் மாணவர்களைஅரசுணக்கப்படுத்திவருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

தேர்தல் நேரத்தின் போதுகூட்டணிகுறித்தமுடிவுகள் இறுதிசெய்யப்படும் என்றுமாநிலஅமைச்சர் திருகடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடிமாவட்டம் கோவில்பட்டிஅரசுமருத்துவமனையில் அம்மாஉணவகத்தைதொடங்கிவைத்தபேசியஅவர் அஇஅதிமுகவைபொருத்தவரைமக்களுடன் தான் கூட்டணிஎன்றுதெரிவித்தார்

வளிமண்டலமேலடுக்குகழற்சிகாரணமாகஅடுத்த இரண்டுநாட்களுக்குதமிழகத்தின் கடலோரமாவட்டங்களில் ஆங்காங்கேமழைபெய்யும் என்றுவாளிலைஆய்வு மையத்தின் தென் மண்டலதுணைதலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்